விமானம் ரயில் போக்குவரத்து தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார்

வங்கக்கடலில் உருவாகியுள்ள அம்பன் புயல் மேலும் தீவிரமடைந்து தற்போது பங்களாதேஷ் கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது

ஊரடங்கில் பல்வேறு தளா்வுகளை கடைப்பிடிப்பது முகக்கவசும் அணிவது பணியிடங்களில் நாம் பயன்படுத்தும் பொருட்களை கிருமிநாசினி தெளித்து சுத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற நெறிமுறைகளை பொதுமக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்த நோய்த்தொற்று பரவாமல் தடுப்பதற்கான சமூக தடுப்புப் மருந்து இதுதான் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வாத்தன் குறிப்பிட்டார்

தற்போது செயல்பாட்டில் உள்ள தடைகள் அனைத்தும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு ஏழு மணி தொடங்கி காலை ஏழு மணி வரை பொதுமக்களின் நடமாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் அத்தியாவசியப் பணிகளைத் தவிர இதர பணிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்தை பரஸ்பர ஒப்புதலின்பேரில் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை எந்த ஒரு தளர்வும் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாடு மற்றும் வெளிநாடு விமானப் போக்குவரத்து தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மற்றும் அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவோரை அழைத்துவர மட்டும் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதேபோல் பயணிகள் ரயில் போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்ல சிறப்பு ரயில்களும் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்ல சரக்கு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன இதேபோல் அனைத்து பெருநகரங்களிலும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

உணவகங்கள் மூடப்பட்டிருந்தாலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது அரசியல் சமூக கலாச்சார நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது

அரசு ஊழியர்களுக்கென மாநில அரசு சிறப்பு பேருந்துகளை இன்று இயக்கியது பயணிகள் முக கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி பேருந்துகளில் பயணம் செய்தனர் தனியார் நிறுவனங்களில் குறைந்த ஊழியர்களுடன் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளுடன் பணிகளை தொடங்க அரசு அனுமதி அளித்துள்ளதால் காலையில் சென்னை மாநகர சாலைகளில் போக்குவரத்து அதிகமாக காணப்பட்டது தனிநபர் வாகனங்கள் அதிகமாக சாலைகளில் செல்வதை காண முடிந்தது தளா்வு அறிவிக்கப்படாத வணிக வளாகங்கள் திரையரங்குகள் வழிபாட்டுத் தலங்கள் பொழுதுபோக்கு இல்லங்கள் சுற்றுலா விடுதிகள் ஒட்டல்கள் ஆகியவை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன மாலத்தீவில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இந்த வாரம் இரண்டு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன

வரும் வெள்ளிக்கிழமை பெங்களூருக்கும் சனிக்கிழமை தில்லிக்கும் இந்த விமானம் இயக்கப்படும் என்று மாலேயில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது பெங்களுருக்கு வரவுள்ள விமானத்தில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் தில்லிக்கு செல்ல உள்ள விமானத்தில் ஹரியானா சண்டிகள் பகுதிகளள சேர்ந்த இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் இந்த விமானத்தில் பயணிக்க உள்ள பயணிகளின் பெயர் பட்டியல் நாளை மாலை வெளியிடப்படும் என்று இந்திய தூதரக அலுவலக அதிகாரி ஒருவா் தெரிவித்தாா் முன்னதாக மாலத்தீவில் இருந்து சமுத்திர சேது இயக்கத்தின்கீழ்

நேற்று ஐஎன்

மற்றொரு விமானம் பங்களாதேஷில் இருந்து இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு ஸ்ரீநகர் செல்ல உள்ளது

பிரதமர் திரு

திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி புதிய கட்டிடத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார்

காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையை முன் கூட்டியே திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சள் திரு ஒ பள்ளீர்செல்வம் அமைச்சள்கள் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்

தற்போது பங்களாதேஷ் கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது முன்னதாக இது ஒரிசா கடற்கரையை நோக்கி சென்றது

இந்நிலையில் இப்புயவால் ஒடிசா மேற்குவங்கம் மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் திரு